அயோத்தி பாபர் மசூதி இடிப்பு திட்டமிட்ட சம்பவம் அல்ல என்று கூறி வழக்கில் குற்றம்சாட்டப்பட்ட திரு

அத்வானி உள்ளிட்ட அனைவரையும் லக்னோ சி பி ஐ சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது

இந்தியா பங்களாதேஷ் பிரதமர்கள் அளவிலான உச்சி மாநாடு வருகிற டிசம்பர் மாதம் நடைபெற உள்ளது

தமிழகத்தில் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை தொடங்கி வைக்கிறார்

எல் கிரிக்கெட்டில் இன்று ராஜஸ்தான் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது

ஜே பி மூத்த தலைவர் உள்ளிட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர்

இந்த வழக்கை விசாரித்த சி பி ஐ அப்போதைய பி ஜே பி தலைவர் திரு

அத்வானி மற்றும் திரு

பி ஐ குற்றச்சாட்டு பதிவு செய்தது

யாதவ் இன்று அறிவித்தார் அதில் பாபர் மகுதி இடிப்பு திட்டமிட்ட செயல் அல்ல என்றும் இதில் குற்றம்சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக உறுதியான இல்லாததால் திரு

அத்வானி திரு முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்ட அனைவரும் விடுதலை செய்யப்படுவதாக நீதிபதி அறிவித்தார் இச்சம்பவம் குறித்த புகைப்படங்களை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் நீதிபதி தமது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார்

இதில் இந்தியத் தரப்புக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு

ஜெய்சங்கரும் பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு

அப்துல் மோமனும் தலைமை வகித்தனர் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் திரு

இரு நாடுகளிடையேயான சாலை ரயில் மற்றும் உள்நாட்டு நீர்வழிப் போக்குவரத்து இணைப்புகளை விரிவுபடுத்துவதுடன் துறைமுகங்களின் மேம்பாடு குறித்தும் இந்தக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் முன்னெடுத்துச் செல்லவும் தீர்மானிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார்

ஜல்ஜீவன் கடந்த ஓராண்டிற்குள்ளாகவே நாடு முழுவதும் சுமார் இரண்டு கோடி குடும்பங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

இத்திட்டத்தின் கீழ் தினந்தோறும் ஒரு லட்சம் குடும்பங்களுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

சுவாமிநாதன் குழு பரிந்துரைகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான தேசிய ஜனநாயகக் தான் நிறைவேற்றியிருப்பதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளார் காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி அரசு இந்தப் பரிந்துரைகளை செயல்படுத்தவில்லை என்றும் அவர் குற்றம்சாட்டியுள்ளார்

பிரகாஷ் ஜவடேகர் இன்று வெளியிட்டார் இந்தியாவை தற்சார்பு மீண்டெழுதல் புத்தெழுச்சி உடைய நாடாக மாற்ற பொதுத்துறை நிறுவனங்கள் மேற்கொண்ட பணிகள் இந்தத் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது

இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு அனுராக் ஹீவஸ்தவா இந்த நிலைப்பாட்டை இந்தியா ஏற்றுக்கொள்ளது என்பது சீனாவுக்கு நன்றாகத் தெரியும் என்று குறிப்பிட்டுள்ளார்

சர்மா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தின் ஹெலிகாப்டர் பிரிவு தலைமைச் செயல் அதிகாரி திரு

பாஸ்கரிடம் ஒப்படைத்தார்

நாட்டில் கிராமப்புறங்களை விட நகர்ப்புறங்களில் உள்ள குடிசைப் பகுதிகள் மற்றும் குடிசை அல்லாத பகுதிகளில் தான் கோவிட் பெருந்தொற்று பாதிப்பு அதிகளவில் ஏற்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் தெரிவித்துள்ளது இந்த அமைப்பு நடத்திய இரண்டாவது ரத்த மாதிரி சோதனையின் முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டது

பல்ராம் பார்கவா தெரிவித்துள்ளார் ஊரடங்கு நடவடிக்கை கடுடுப்படுத்தப்பட்ட பகுதிகள் மற்றும் மக்களின் செயல்பாடுகளில் ஏற்பட்ட மாற்றம் போன்ற கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனினும் அதிகளவிலான பரிசோதனை தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்தல் தொற்று பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் சிகிச்சையளித்தல் நவீன தொழில்நுட்பங்களைப் பின்பற்றுதல் போன்ற ஐந்து அம்ச நடவடிக்கைகளை தொடர்ந்து தீவிரமாக செயல்படுத்துவதன் மூலமே தொற்று பரவலைக் கட்டுப்படுத்த முடியும் என்றும் திரு

தமிழகத்தில் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டைத் திட்டம் நாளை முதல் அமல்படுத்தப்படுகிறது முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இத்திட்டத்தை நாளை தொடங்கிவைக்க உள்ளார்

கப்பலிலிருந்து செலுத்தக்கூடிய பிரம்மோஸ் சூப்பர்சானிக் ஏவுகனையை இந்தியா வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது

கிருஷ்ணசாமி நடராஜன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்றுவரும் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகளில் துபாயில் இன்றிரவு ஏழரை மணியளவில் நடைபெறும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது நேற்றிரவு அபுதாபியில் நடைபெற்ற போட்டியில் தில்லி அணியை வீழ்த்தி ஹைதராபாத் அணி தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது